ஒரே சமயத்தில் ஒரே தேர்தல் உத்தேசம் சாத்தியமானது அல்ல என்று புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று ஊசுடு ஏரியில் வார இறுதி ஆய்வு மேற்கொண்டு மரக்கன்றுகளை நடும் பணியில் ஈடுபட்டார் பிரதமர் திரு

புதிய இந்தியாவை உருவாக்கும் ஒரே நோக்கத்துடன் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் ஊழலை ஒருபோதும் அரசு சகித்துக் கொள்ளாது என்றும் அவர் கூறினார் காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவர்களாக கூறிக் கொள்ளும் பலர் ஜாமீனில்தான் இருப்பதாகவும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிரான இந்திய ராணுவத்தின் துல்லிய தாக்குதலை காங்கிரஸ் எதிர்ப்பதன் உள்நோக்கம் மக்களுக்கு தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

விவாதங்களுக்கு அடிப்படையாக வரைவு ஆவணம் ஒன்றையும் சட்டகமிஷன் வெளியிட்டு அரசியல் கட்சிகள் அரசியல் சாசன நபுணர்கள் அதிகாரிகள் கல்வியாளர்கள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்களையும் நாடியுள்ளது அனைத்து தரப்பினர் வழங்கும் கருத்துக்கள் அடிப்படையில் அறிக்கை இறுதி செய்யப்பட்டு மத்திய அனுப்பி வைக்கப்படும் என்றும் சட்டகமிஷன் அரசுக்கு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்றத்திற்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்த ஏதுவாக அரசியல் சாசனத்திலும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திலும் பல்வேறு திருத்தங்களைக் கொண்டு வர சட்ட கமிஷனின் வரைவு ஆவணத்தில் பரிந்துரை செய்யப்பட்டு உள்ளது விநியோக உரிய சட்ட கட்டமைப்பும் ஆள் மற்றும் பொருள் வசதிகளும் வழங்கப்பட்டால் நாடாளுமன்றத்திற்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்த முடியும் என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே பலமுறை தெரிவித்துள்ளது தேர்தல்களை ஒரே சமயத்தில் நடத்துவதன் மூலம் தேர்தலுக்காக செலவிடப்படும் பணத்தையும் நேரத்தையும் குறைத்து அரசியல் கட்சிகள் நிர்வாகத்தில் கூடுதல் கவனம் செலுத்த ஏதுவாகும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி ஏற்கனவே பல்வேறு சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தி உள்ளார் நாடாளுமன்றத்திற்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்தும் உத்தேசத்தை புதுவையில் உள்ள காங்கிரஸ் அரசும் கட்சியும் எதிர்ப்பதாக முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இப்பிரச்சனை குறித்து விவாதிக்க மத்திய சட்ட கமிஷன் அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்துவதை சுட்டிக்காட்டி இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது சாத்தியமான உத்தேசம் அல்ல என்பதை தெளிவுபடுத்தி புதுவை அரசு ஏற்கனவே சட்ட கமிஷனுக்கு கடிதம் எழுதி விட்டதாகவும் மீண்டும் கடிதம் எழுதப்படும் என்றும் கூறினார் சில மாநிலங்களுக்கு நடப்பு ஆண்டிலும் வேறு சில மாநிலங்களுக்கு அடுத்த ஆண்டிலும் தேர்தல் வர இருப்பதையும் எம்எல்ஏ க்களின் மறைவு அல்லது தகுதிநீக்கத்தால் காலியான இடங்களுக்கு இடைத் தேர்தல் தேவைப்படலாம் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டி இதற்கு நாடாளுமன்ற தேர்தல் வரை காக்திருக்க முடியாது என்பதால் ஒரே சமயத்தில் ஒரே தேர்தல் என்பது சாத்தியமானது அல்ல என்று அவர் கூறினார்

வெங்கையா நாயுடு விடம் தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுவை அரசின் பழைய கடன்களை ரத்து செய்யவும் சிறப்பு நிதி வழங்கவும் குடியரசுத் துணைத் தலைவரிடம் உதவி கோரப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார்

கேஜரிவால் வழக்கில் உச்ச நீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பைத் தொடர்ந்து துணை நிலை ஆளுநரின் செயல்பாடுகளை தாம் கவனித்துக் கொண்டுதான் இருப்பதாகவும் சட்ட வல்லுநர்களுடன் நடைபெற்று வரும் ஆலோசனைகளின் அடிப்படையில் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என்றும் திரு நாராயணசாமி கூறினார்

நாராயணசாமி இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் புதுச்சேரி பகுதியில் இருந்து நூற்று பதிமூன்று மாணவர்களுக்கும்

புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று ஊசுடு ஏரிக்கு வார இறுதி ஆய்வு மேற்கொண்டார் வன மகோத்சவம் மற்றும் நீர்மிகை புதுச்சேரி இயக்கத்தின் ஒரு பகுதியாக மரக்கன்றுகளை நடும் பணியில் ஈடுபட்டார் ஊசுடு ஏரியில் அதிகாரிகள் மற்றும் ராத்நிவாஸ் குழுவினருடன் உல்லாசப் படகிலும் அவர் பயணம் செய்தார்

முற்றிலும் சுற்றுச்சூழலக்கு உகந்த முறையில் மேற்கொள்ளப்பட உள்ள இப்பணிகளால் புதுச்சேரி வாரம் முழுவதற்குமான கற்றுலாத் தலமாக மேம்படும் என்றும் அவர் கூறினார் ஏரிக்கரையில் சுற்றுலாப் பயணிகள் இளைப்பாற பெஞ்ச் வசதிகளை உருவாக்குமாறு சுற்றுலாத் துறை இயக்குநருக்கு துணைநிலை ஆளுநர் அறிவுறுத்தினார் தொடர்ந்து மின்துறை தலைமை அலுவலகத்துக்குச் சென்று தூய்மைப் பணிகளை ஆய்வு செய்த அவர் இனி அடுத்த வாரம் முதல் சனிக்கிழமை தோறும் தலா ஒரு அரசு அலுவலகத்தில் இத்தகைய ஸ்வச்தா ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றார் புதுவை ராஜ்நிவாசில் நீர்மிகை புதுச்சேரி இயக்கத்தின் ஒரு பகுதியாக வன மகோத்சவ வாரம் இன்று கொண்டாடப்பட்டது அரசு அதிகாரிகளும் அரசு சாரா அமைப்புகள் தொழிலகங்கள் மற்றும் சமூக பிரதிநிதிகளும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புதுவையின் நீர் வளத்தை பாதுகாப்பதில் தங்களின் பயனுள்ள அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் ராத்நிவாஸ் சிறப்புப் பணி அதிகாரி திரு தேவநீதிதாஸ் நிகழ்ச்சியில் பேசுகையில் தமிழகத்தில் விரைவிலேயே நீர் நெருக்கடி வரக்கூடும் என வெளியாகி உள்ள கணிப்பு புதுவைக்கும் பொருந்தும் என்பதால் அனைவரும் நீர் வளத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றார் நீர் சேமிப்பை ஊக்குவிக்க ராஜ்நிவாஸ் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து செயல்விளக்கம் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து எம்ஆர்எப் மற்றும் கெம்ப்ஃபேப் நிறுவன பிரதிநிதிகள் நீரை மறு சுழற்சி செய்யத் தாங்கள் பின்பற்றி வரும் நடைமுறைகள் குறித்த விளக்கம் அளித்தனர் நீர்வளத்தை பாதுகாக்க ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யலாம் என்பது குறித்து நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு கேள்வித் தாள் வழங்கப்பட்டு பதில்கள் சேகரிக்கப்பட்டன பங்கேற்பாளர்கள் அனைவரும் பருவமழை தொடங்கும் முன்பாக தத்தம் இடங்களில் மழைநீர் சேகரிப்பு வசதிகளை உருவாக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் கேட்டுக் கொண்டார் வளர்ச்சித் துறை ஆணையர் திரு

நிதித் துறைச் செயலர் திரு கந்தவேலு உள்ளிட்ட அதிகாரிகளும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புதுவையில் சுற்றுலாத் துறையை மேம்படுத்த எல்லா நடவடிக்கைகளையும் அரசு எடுக்கும் என முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கூறியுள்ளார்

வார இறுதி நாட்களில் புதுவையில் குவியும் சுற்றுலாப் பயணிகள் உள்ளூரில் இடம் கிடைக்காமல் கடலூர் உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களில் தங்கும் நிலையைத் தவிர்க்க புதுவையில் தேவையான உள் கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சென்னைக்கும் புதுவைக்கும் இடையே சொகுசு கப்பல் போக்குவரத்து விரைவில் தொடக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்

ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் எஸ் விவேகானந்தன் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் காரைக்கால் கிளையில் மாணவர்களுக்கு அளிக்கப்படுவதாகவும் தொலைநிலை மருத்துவம் உள்ளிட்ட வசதிகள் ஜிப்மர் காரைக்கால் கிளையில் இடம் பெற்றுள்ளதாகவும் கூறினார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை மூலமான மருத்தவப் பயிற்சிகளை மேம்படுத்தவும் போதிய அளவில் பேராசிரியர்களை நியமிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் ஜிப்மர் காரைக்கால் கிளையின் முதல்வர் டாக்டர் ஜிகே பால் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் ஜிப்மர் காரைக்கால் மாணவர்களுக்கு புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் வழங்கப்படுவதை விட சிறந்த கல்வி மற்றும் விடுதி வசதிகள் வழங்கப்படும் என்றார் கடந்த ஆண்டு திப்மர் காரைக்கால் கிளையின் முதலாமாண்டு எம்பிபிஎஸ் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கியதாகவும் அவர் கூறினார்

மீண்டும் தலப்புச் செய்திகள் பிரதமர் திரு

ஒரே சமயத்தில் ஒரே தேர்தல் உத்தேசம் சாத்தியமானது அல்ல என்று புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று ஊசுடு ஏரியில் வார இறுதி ஆய்வு மேற்கொண்டு மரக்கன்றுகளை நடும் பணியில் ஈடுபட்டார்